இருநாடுகளுக்குமிடையேபலஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவுள்ளன

ட் ஆசியஉள்கட்டமைப்பு மும்பையில் இன்றுதொடங்கியதுகூட்டத்தின்முக்கியநிகழ்ச்சியைபிரதமர்திருநரேந்திரமோடிநாளைதிறந்துவைக் கிறார்

துருக்கிஅதிபர் தேர்தலில் தாம் வெற்றிபெற்றதாகஅந்நாட்டின் தற்போதையஅதிபர் திருதயீப் எர்டோகன் அறிவித்துள்ளார்

எகிப்து சவுதிஅரேபியாவும் போர்ச்சுகல் ஈரானும் ஸ்பெயின் ரஷ்பாவும் மொராக்கோவும் தனித்தனிஆட்டங்களில் மோதுகின்றன

பல்வேறுதுறைகளில் இருநாடுகளும் ஒத்துழைப்பைமேலும் அதிகரிப்பதுதொடர்பாக இரு தலைவர்களும் ஆலோசனைநடத்தவுள்ளனர் இந்தபேச்சுவார்த்தைக்குபின்னர் பல்வேறுதுறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகவுள்ளன இந்தியாவும் ஷெசல்ஸ் ம் பொருளாதாரமற்றும் முக்கியதுறைகளில் உறவைவலுப்படுத்திகொள்வதற்குஷெகல்ஸ் அதிபரின் இந்தவருகையின்போதுவிவாதிக்கப்படுகிறது

இந்தியதரப்பில் வணிக கடல் மார்க்கத்தைகண்காணிக்கும் டார்னியர் ரகவிமானத்தைவெளியுறவு அமைச்சர் இந்தசந்திப்பின்போது ஷெஷல்ஸ் அதிபரிடம் ஒப்படைக்கிறார்

நாள் பயணமாக இந்தியாவந்துள்ள ஷெஷல்ஸ் அதிபர் திரு ஃபார் அகமதாபாத் ஆற கோவாஆகிய இடங்களுக்குசென்றுவிட்டுநேற்று புதுதில்லிவந்துசேர்ந்தார்

கூட்டத்தைதொடங்கிவைத்துபேசியமத்தியஅமைச்சர் கோயல் திருபியூஷ் எதிர்காலதிட்டங்களைநிறைவேற்றுவதற்குகட்டமைப்பு பற்றியபார்வைமிகவும் முக்கியம் என்றார்

சுட்டமைப்புக்கானநிதிரட்டுவதுபற்றியமுக்கியநிகழ்ச்சியைபிரதமா் திருநரேந்திரமோடிநாளைதிறந்துவைக்கிறார்

ஏர்செல் மேக்சிஸ் வழக்குவிசாரனையை இழுத்தடிப்பதற்காகவே புதுப்புது மனுக்கள் தாக்கல் செய்யப்படுகின்றனஎன்றுஅமலாக்கப்பிரிவு அதிகாரிஒருவர் தாக்கல் செய்தமனுவைவிடுமுறைகாலநீதிமன்றம் விசாரணைக்குஎடுத்துக்கொள்வதாகஅறிவித்துள்ளது

செய்யும் வழக்கை புலனாய்வு சிங் என்றஅதிகாரிவருவாய்க்குமீறியசொத்துசேர்துள்ளதாக ரஜ்னீஷ் கபூர் என்பவர் அண்மையில் மனுதாக்கல் செய்துள்ளாா்

தமிழகஆளுநர் பற்றிசுட்டப்பேரவையில் விவாதிக்கசுட்டத்தில் இடமில்லைஎன்றுஎதிர்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் எழுப்பமுயன்றபிரச்சனைக்குசட்டப்பேரவை தலைவர் திருதனபால் இன்றுஅனுமதிமறுத்தார்

இந்தஎச்சரிக்கைமிரட்டும்வகையில் உள்ளதுஎன்றுஎதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் டு க கூறியிருநச்தார்

குடியரசுத்தலைவர் குறித்தோ ஆளுநர் பற்றியோசுட்டப்பேரவையில் விமர்சிக்கசட்டத்தில் அனுமதி இல்லைஎன்றுஅவர் கூறினார்

தனதுகுழந்தையைடெல்லியிலுள்ளஆங்கிலப் பள்ளியில் சேர்ப்பதற்குஅவர் படும் பாட்டை இந்தப்படம் வெளிப்படுத்துகிறது மாம் படத்தில் நடித்த ப்ரீதேவிக்குஅவரதுமறைவுக்குபின் விருதுவழங்கப்படுகிறது ஹிந்திமீடியம் என்றபடத்தை இயக்கியசகேத் சவுத்ரிசிறந்த இயக்குநருக்கானவிருதைபெறுகிறாா் ஆஸ்கார் போட்டியில் பங்கேற்கதேர்வு செய்யப்பட்டநியூட்டள் படத்தின் கதைக்காக இயக்குநர் மசூர்கர் விருதுபெறுகிறார் சிறந்த இசையமைப்புக்கானவிருதைஅமால் மாலிக் தனிஷ் பக்ஷி அகில் சச்தேவாஆகியோர் பெற்றுள்ளனர்

ஏற்கனவே இந்தவழக்கில் சென்னையா்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் மாறுபட்டகருத்தைதெரிவித்ததால் மூன்றாவதுநீதிபதிவிசாரணைக்குவிடுவதாகஅறிவிக்கப்பட்டது இந்தவழக்கைஉச்சநீதிமன்றம் விசாரிக்க்வேண்டும் என்றுஎம்எல்ஏக்கள் தரப்பில் கூறப்பட்டது பீஹா் மாநிலத்தில் ஐந்துமாவட்டங்களில் இடிமின்னல் தாக்கியதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கைஒன்பதாகஉயர்ந்துள்ளது மாநிலத்தின் பலபகுதிகளில் பருவமழைக்குமுன்னதாகமழைபெய்தது

இடிமின்னல் தாக்கிஉயிரிழந்தோருக்கு அந்தமாநிலமுதலமைச்சள் திருநிதிஷ்குமார் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

அமெரிக்கபாதுகாப்பு செயலர் திருஜேம்ஸ் மேட்டிஸ் இந்தவாரத்தில் சீனாசெல்லவிருக்கிறார் அங்கிருந்துதென்கொரியா ஜப்பான் நாடுகளுக்கும் செல்லப்போவதாகசெய்தியாளா்களிடம் அவா் தெரிவித்தார் நாளைமுதல் வியாழக்கிழமைவரைசீனத்தலைநகா் பெய்ஜிங்கில் தங்கியிருக்கும் அவா் அந்தநாட்டின் மூத்தபாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஆலோசனைநடத்துகிறார் அங்கிருந்துதென்கொரியாசெல்லும் அவர் அந்தநாட்டின் வெளியுறவு செயலர் சாங் யங் மூ வையும் பின்னர் ஜப்பானில் அந்தநாட்டின் ராணுவதலைவரையும் சந்திக்கவுள்ளார்

உலககோப்பைகால்பந்தபோட்டியில் இன்று ஏ பிரிவில் ரஷ்ய அணியுடன் உருகுவேமோதுகிறது எகிப்துஅணிசௌதிஅரேபியாவைஎதிர்கொள்கிறது இரண்டுஆட்டங்களும் இரவு ஏழரைமணிக்குமுறையேசமாரா வல்கோகா்டுநகரங்களில் தொடங்குகின்றன இவற்றில் உருகுவேவும் ரஷ்யாவும் ஏற்கனவேகாலிறுதிக்குமுந்தையகற்றுக்குதகுதிபெற்றுவிட்டன இன்றுஅனைவரதுகவனத்தையும் கவர்வதுபிபிரிவில் நடைபெறும் இதில் ஆட்டம்தான் கிறிஸ்டியானோரொனால்டோதலைமையிலானபோர்ச்சுகல் அணி ஈரானுடன் மோதுகிறது